காங்கிரஸ் தலைவர் திருராகுல்காந்தியும் இன்றுதொடங்குகின்றனர்

இன்று புதுதில்லியிலிருந்து புறப்படுகிறார்

இனிவிரிவானசெய்திகள் சத்திஷ்கில் பிரதமா் திருநரேந்திரமோடியும் காங்கிரஸ் தலைவா் திருராகுல்காந்தியும் இன்றுதோ்தல் பிரச்சாரபொதுக்கூட்டங்களில் பங்கேற்பதைஅடுத்து விரிவானபாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளால் பாதிக்கப்பட்டுள்ளபழங்குடியினபகுதியான பஸ்தர் கோட்டத்தில் இன்று இரு தலைவர்களும் பொதுக்கூட்டங்களில் உரையாற்றவுள்ளனர் ஐக்தல்பூரில் நபைறும் தேர்தல் பேரணியில் பிரதமர் திருநரேந்திரமோடிஉரையாற்றுவார் காங்கிரஸ் தலைவர் திருராகுல்காந்தி காங்கர் ராஜ்நந்கோன் மாவட்டங்களில் உள்ளபல்வேறுதொகுதிகளில் நடைபெறும் மூன்றுபேரணிகளில் உரையாற்றவுள்ளார் பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையையும் அவர் வெளியிடுவார் இந்நிலையில் சத்திஷ்கள் மாநிலத்தின் முதல்கட்டதேர்தலுக்கானபிரச்சாரம் நாளைமாலையுடன் நிறைவடைகிறது

மத்தியபிரதேசும் மற்றும் மிசோராம் மாநிலங்களின்சட்டப்பேரவைத் தேர்தலுக்கானவேட்புமனுதாக்கல் இன்றுநிறைவடைகிறது

துணைத் தேர்தல் ஆணையர் திருகதீப் ஜெயின் தலைமையிலானஉயர்நிலைக் குழு இன்று ஐஸ்வால் நகருக்குசென்றுமாநிலஅரசுஅதிகாரிகள் மற்றும் என் ஜி ஒ ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர்களுடன் விவாதிக்கஉள்ளதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

பிரான்ஸில் மூன்றுநாள் பயணம் மேற்கொள்ளகுடியரசுத் துணைத்தலைவர் திருவெங்கையாநாயுடு இன்று புதுதில்லியிலிருந்தபாரீஸ் புறப்படுகிறாா முதலாவதுடலகப்போர் முடிவடைந்ததன் நூற்றாண்டுநினைவாகநடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார்

இந்திய சமூகத்தவரிடையேஉரையாற்றும் அவர் வில்லெள்ஸ் எகஸ்லேனில் அமைக்கப்பட்டுள்ள இந்தியர் போர் நினைவு சின்னத்தைதிறந்துவைப்பார் நாட்டில் விமானநிலையங்களைஅரசு தனியார் பங்களிப்பு ஆற மூலம்நிர்வகிக்குத்தகைக்குவிடுவதற்குமத்தியஅமைச்சரவைஒப்புதல் வழங்கியுள்ளது அகமதாபாத் ஜெய்ப்பூர் லக்னோ குவஹாத்தி திருவனந்தபுரம் மங்களூர் ஆகிய ஆறு விமானநிலையங்கள் குத்தகைக்குவிடப்படவுள்ளன மத்தியஅமைச்சரவைகூட்டத்திற்குபின்செய்தியாளர்களிடம் பேசியசுட்டத்துறைத்துறைஅமைச்சர் திருரவிசங்கர் பிரசாத் ஆந்திரப்பிரதேசத்தில் மத்தியபழங்குடயினபல்கலைக்கழகத்தைதொடங்கவும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதுஎன்றார்

பாதுகாப்புத் துறையில் முப்படைகளின் துணைதளபதிகளுக்குநிதிசார்ந்தஅதிகாரங்கள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன

இதன்மூலம் முப்படைகளின் திறன் மேலும் அதிகரிக்கும் என்றுஎதிர்பார்க்கப்படுவதாகபாதுகாப்பு அமைச்சகசெய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

தாய் சேய் நலன் என்பதுகுடும்பத்தின் முக்கியஅம்சங்களில் ஒன்றாகும் அவர்களுக்குஅனைத்துவகையிலும் உதவிசெய்துபாதுகாப்பானவாழ்க்கைக்குஉத்தரவாதம் செய்யமத்தியஅரசுசெயல்படுத்தும் சேய் நலத்திட்டம் நாகைமாவட்டத்தில் மக்களின் பேராதரவைபெற்றுள்ளது

இதையொட்டி அம்மாநிலமக்களுக்குகுடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் வாழ்த்துதெரிவித்துள்ளார் வரும் ஆண்டுகளில் இம்மாநிலம் தொடர்ந்துவளர்ச்சியையும் வளத்தையும் பெறும் என்றுஅவர் டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் சீனா அமெரிக்கா இடையே இன்றுமீண்டும் உயர்நிலைபேச்சுவார்த்தைவாஷிங்டனில் தொடங்குகிறது நாடுகளுக்கிடையேஏற்பட்டுள்ளவர்த்தகம் இந்த இரு முதல் ரானுவம் வரையிலானமோதல்களைமுடிவுக்குக் கொண்டுவர வழிகாண்பதுபற்றிபேச்சுநடத்தப்படும் என்றுதெிகிறது

கயானாவில் இன்று இரவு எட்டரைமணிக்குநடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா நியுசிலாந்துஅணிகள் மோதுகின்றன இந்தியஅணிக்குஹாமன் ப்ரீத் சிங் தலைவராக இருப்பார்